அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி

எடப்பாடி

பெண்கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே பன்னிரெண்டரை லட்சம் மகளிருக்கு தமிழகத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார்

பல்வேறு விளையாட்டுக்களில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகள் பயிற்றுனர்களுக்கு ஊக்கத்தொகையையும் பாராட்டு பத்திரங்களையும் முதலமைச்சர் வழங்கினார் பிரதம் பிரதமர் திரு

அனைவருக்கும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலை வழங்கும் வகையில் எதிர்காலத்தை மாற்றியமைப்பது என்பதை கருப்பொருளாகக் கொண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை புத்தாக்க ளிசக்தி புவி அறிவியல் அமைச்சகங்கள் இம்மாநாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ளரிசக்தி மற்றும் தொழில்துறை சந்தித்து வரும் மாற்றங்கள் பருவநிலை மாற்றத்தை கையாள்வதற்கான நிதி பொருளாதாரம் காற்று மாசு கடல் தூய்மை ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது

குலாம்நபி ஆசாத் மிர் முகமது

குலாம்நபி ஆசாத் குறித்து பிரதமர் புகழுரைத்தார் பதவிகளும் அதிகாரங்களும் ஒருவருக்கு வரும்போது அதனை கையாள்வது எவ்வாறு என்பது குறித்து குலாம்நபி ஆசாத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய பிரதமர் எப்பொழுதுமே நாட்டின் நலத்தையே முதன்மையாக குலாம் நபி ஆசாத் கருதியதாக எடுத்துரைத்தார்

பிரதமர் திரு

தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் பேசுகையில் அனைத்து நிலைகளிலும் நாட்டிற்கு உண்மையான சேவையாற்றியவர் திரு ஆசாத் என்று புகழாரம் சூட்டினார்

தமிழகம் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்து தேர்தல் அலுவலர்களுடன் பேச்சுவார்தைகள் மேற்கொள்கின்றனர்

இப்பணிகள் அனைத்தும் குறித்த காலத்தில் நிறைவுசெய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அவர் உறுதியளித்தார்

செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டிபாளையத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரியில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

பணிநியமன ஆணைகளை சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

கருப்பணன் வழங்குகிறார்